இந்தியா அந்நாட்டிடம் இருந்து பெற்றுள்ளது

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

கொள்வதற்கான கடைசி நாள் இன்றுடன் முடிவடைந்தது

அமைப்புகளுக்கு எதிராக பாகிஸ்தான் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக ஆசிய பசிபிக் பகுதிக்கான நிதி நடவடிக்கைக் குழு தெரிவித்துள்ளது மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது

கருப்பு பணத்திற்கு எதிராக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளில் இது ஒரு மைல்கல் என்பது குறிப்பிடத்தக்கது

வெளிநாட்டு வங்கிகளில் கணக்கு வைத்துள்ள இந்தியர்களின் விவரங்களை பெறுவது இதுவே முதல்முறையாகும்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

தில்லி மற்றும் அதனை கற்றியுள்ள பகுதிகளில் காற்று மாசு அளவை குறைக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார்

தீபாவளி பண்டிகையின்போது மக்கள் பசுமை பட்டாசுகளை பயன்படுத்த வேண்டும் என்று திரு ஜவ்டேக்கர் கேட்டுக் கொண்டார் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் ஆரேகாலனி பகுதியில் மெட்ரோ ரயில் பணிமனைக்கு வழி அமைத்து கொடுப்பதற்காக மரங்கள் வெட்டப்படுவதை நிறத்த வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாள வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி அருண் மிஸ்ரா மற்றும் அசோக் பூஷன் அடங்கிய சிறப்பு அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மரங்கள் வெட்டப்படுவது குறித்த விவகாரத்தில் முழு ஆய்வு செய்யும் வரை இதே நிலையே தொடர வேண்டும் என்று நீதிமன்றம் அம்மாநில அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது

இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் ஆஜரான அம்மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மரங்கள் வெட்டப்பட மாட்டாது என மாநில அரசின் சார்பில் உறுதியளித்தார் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநில சுட்டப் பேரவை தேர்தலில் வேட்புமனு தாக்கலை விலக்கிக் கொள்வதற்கான கடைசி நாள் இன்றுடன் முடிவடைந்தது

மகாராஷ்டரா சுட்ப் பேரவைத் தேர்தலையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடியும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சந்திரகாந்த் பாட்டில் தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தைபொட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு செய்தித் தொடர்பாளர் தேக்குவார் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் இன்று மாலை தாக்குதல் நடத்தத் தொடங்கியதாகக் கூறினார் இதற்கு இந்திய தரப்பில் உரிய பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய தரப்பில் உயிரிழப்போ சேதமோ எதுவும் இல்லை என்று அவர் கூறினார் பிரான்ஸ் நாட்டிற்கு இரண்டு நாள் பயணமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டு சென்றார் இத்தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனை அவர் நாளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பின்னர் ரஃபேல் போர் விமானத்தை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்கிறார்

ஆண்டுதோறும் நடைபெறும் பாதுகாப்புத்துறை பேச்சுவார்த்தையில் சம்பந்தமான அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் புளோரன்ஸ் பார்லியுடன் பேச்சுவார்த்தை நடத்த திரு ராஜ்நாத் சிங் திட்டமிட்டுள்ளார் மேக் இன் இந்தியா மற்றும் லக்ளோவில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள பாதுகாப்புத்துறை கண்காட்சியிலும் பங்கேற்குமாறு அந்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் தலைவர்களை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஹபீஸ் சையது மற்றும் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பாகிஸ்தான் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என ஆசிய பசிபிக் பகுதிக்கான நிதி நடவடிக்கை குழு முடிவு செய்துள்ளது இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தீவிரவாத பட்டியலில் இடம் பெற்றுள்ள அமைப்புகள் மற்றும் தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது பாகிஸ்தான் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்குவது சுட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை ஆகியவற்றை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தானை அந்த அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது பாரிசில் இம்மாதம் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் குழுக் கூட்டத்தில் இத்தொடர்பான இறுதி ஆய்வறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மகா நவமி மற்றும் தர்கா நவமி இன்று கொண்டாடப்பட்டது மகிஷாசுர மர்த்தினி தீயசக்தியை அழித்து வெற்றி பெற்றதை சூறிக்கும் வகையில் தர்க்கையை மக்கள் வழிபட்டு வருகின்றனர்

ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் அகற்றும் வகையிலும் சுகாதாரத்தை பராமரிக்கும் வகையிலும் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இப்பண்டிகையையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் வாழ்த்து செய்தியில் சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் நவ்ல வளமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்று கூறியுள்ளார்

குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மக்கள் அளைவருக்கும் வெற்றி வளம் மற்றும் மகிழ்ச்சியை இப்பண்டிகை கொண்டுவரட்டும் என்று கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தீஸமகளை அழித்து வெற்றி பெற்ற தினமாக தசரா பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்றும் அடக்குமுறை சக்தியை எதிர்க்கும் வலிமையையும் நல்லிணக்கத்தையும் இப்பண்டிகை அளிக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குவஹாத்தி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நீதிபதி அஜய் லம்பா இன்று பதவியேற்றுக் கொண்டார் குவஹாத்தியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அவருக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஜெகதீஷ் முகி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அசாம் மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் பற்களின் ககாதாரம் மற்றும் அதனை பேணி பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் புதிய இணையதளம் மற்றும் செயலியைமத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் புத்தில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பற்களின் சுகாதாரம் குறித்து பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான ப்ரைலி வடிவிவான புத்தகத்தையும் அமைச்சர் வெளியிட்டார் கற்றுக்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஐ நா அமைப்பால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின்கீழ் வழங்கப்பட்டு வரும் ஆசிய கற்றுச் சூழல் செயல்பாட்டு விருதுக்கு மூத்த இந்திய வனத்துறை அதிகாரி திரு ரமேஷ் பாண்டே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

சுவீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இன்று இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது

ஆக்ஸிஜன் அளவைப் பொறுத்து செல்கள் எவ்வாறு தங்களை தகவமைத்துக்கொள்கின்றன என்பகை கண்டுபிடித்ததற்காக இந்த பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது

வரும் வியாழக்கிழமை நடைபெறும் காலிறதி சுற்றில் தெள் கொரியாவைச் சேர்ந்த கிம் கியாங் மி யை மஞ்சு ராணி எதிர்கொள்கிறார்